மற்றும் திருளடப்பாடிபழனிசாமிதலைமையில் அனைத்துக்கட்சிக் கூட்டம் இன்றுசென்னையில் நடைபெறுகிறது

இன்றுமுதல் செயல்பாட்டிற்குவந்துள்ளன

இந்தியா தங்கப் பதக்கம் வென்றது

இந்தநோய்த்தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதுதொடர்பானநடவடிக்கைகள் குறித்தம் ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் ஆக்ஸிஜன் உற்பத்திசெய்வதுதொடர்பாகஉச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுவரும் வழக்கில் மேற்கொள்ளவேண்டிய அணுகுமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதன்படிதிரையரங்குகள் உடற்பயிற்சிக் கூடங்கள் கேளிக்கைவிடுதிகள் மற்றும் மதுபான அரங்குகள் கூட்டரங்குகள் உள்ளிட்டபொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் செயல்படதடைவிதிக்கப்பட்டுள்ளது பெரியகடைகள் வணிகவளாகங்களும் இயங்குவதற்குஅனுமதிமறுக்கப்பட்டுள்ளது

சென்னைஉட்படஅனைத்தமாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் அழகுநிலையங்கள் சலூன்கள் இயங்கஅனுமதிகிடையாதுஎன்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது உணவகங்கள் மற்றும் தேனீர் கடைகளில் பார்சல் சேவைக்குமட்டுமேஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது மின்னணுவணிகசேவைகள் நேரக் கட்டுப்பாடுகளுடன் இயங்கஅனுமதிக்கப்பட்டுள்ளது வழிபாட்டுத் தலங்களில் பொதுமக்களுக்கானஅனுமதிரத்துசெய்யப்பட்டுள்ளது பங்கேற்பின்றிகோயில் பொதுமக்கள் பணியாளர்கள் மட்டுமேகலந்துகொண்டுகுடமுழுக்குநடத்தஅனுமதிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுப் பயிற்சிக் கூடங்கள் செயல்படஅனுமதிகிடையாதுஎன்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

புதுச்சேரிதவிர இதரமாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தமிழகத்திற்குவருபவர்களுக்குமின்னுபதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது

தற்போதுசெயல்பாட்டில் உள்ள இரவு நேரஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழுஊரடங்கும் தொடர்ந்துஅமலில் இருக்கும் என்றும் மாநிலஅரசுகூறியுள்ளது பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்தநோய் தொற்றுப் பரவலைகட்டுப்படுத்துவதற்குஅரசுஎடுக்கும் நடவடிக்கைகளுக்குபொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றும் தமிழகஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

இது தொடர்பாகசுகாதாரத்துறைசார்பில் மாநிலஅரசுகளுக்குகடிதம் எழுதப்பட்டுள்ளது தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்காகமாநிலஅரசுகள் மேற்கொள்ளும் இந்தநோய் நடவடிக்கைகளுக்குமத்தியஅரசுஉறுதுணையாக இருக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

சமூக வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் இந்தநோய்த்தொற்றுக்கான மூன்றாம் கட்டதடுப்பு மருந்து இயக்கம் குறித்துசிலஅரசியல் கட்சிகள் வெளியிட்டகருத்துகளுக்குவிரிவாகபதில் அளித்துள்ளார்

மாநிலஅரசுகளும் நேரடியாகதடுப்பு மருந்தைகொள்முதல் செய்துசெலுத்துவதற்குஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

சமூக வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் இந்ததடுப்பு மருந்தைஅனைவரும் தயக்கமின்றிசெலுத்திக் கொள்ளவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டுள்ளார் இதற்கிடையே பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்ததடுப்பு மருந்தைசெலுத்திக் கொண்டவர்கள் தங்களுக்குஎவ்விதபக்கவிளைவுகளும் ஏற்படவில்லைஎன்றுதெரிவித்தனர்

இதரமாவட்டங்களில் வறண்டவானிலையேநிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அமெரிக்காமற்றும் பிரான்ஸ் நாடுகள் அறிவித்துள்ளன

ஜம்மு கஷ்மீரில் பூங்காக்கள் அனைத்தும் மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை மூடப்படுவதாகஅறிவிக்கப்பட்டுள்ளது மியான்மரைஒட்டியஎல்லைப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் பெருமளவு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன

விருதுநகர் அருகேகுளத்தில் மூழ்கிசிறுவன் உட்பட இரண்டுபேர் உயிரிழந்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் வாக்குஎண்ணும் மையங்களைஆட்சியர் திரு மெகராஜ் நேற்றுஆய்வு செய்தார்

விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பைக்கானமுதற்கட்டவில்வித்தைப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தங்கப் பதக்கம் வென்றது

சென்னையில் நடைபெற்றமற்றொருபோட்டியில் தில்லிஅணிசூப்பர் ஓவரில் ஐதராபாத் அணியைவென்றது